காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திஅமேதியில் இன்றுவேட்புமனுதாக்கல் செய்தார்

தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது

சுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

அந்ததொகுதிகளில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவின் போதுஹெலிகாப்பட்டர் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் முதல்கட்டவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதொகுதிகளில் பதற்றமானவைஎனகண்டறியப்பட்ட இடங்களில் பாதுகாப்புப் படையினரின் கொடிஅணிவகுப்பு நிகழ்ச்சியும் இன்றுநடைபெற்றது

இரண்டுதொகுதிகளில் போட்டியிடும் அவர் ஏற்கனவேகேரளமாநிலம் வயநாட்டில் வேட்புமனுதாக்கல் செய்கள்ளார்

திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் பிஜேபிஉள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகின்றனர் அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமி பெரம்பலுள் மக்களவைத் தொகுதிக்குஉட்பட்டபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாா் திமுகதேர்தல் அறிக்கையில் பொய்யானவாக்குறுதிகள் இடம்பெற்றிருப்பதாகஅவா் குற்றம்சாட்டினாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகபராமிக்கப்படுவதாகவம் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காகமத்தியமாநிலஅரசுகள் நிறைவேற்றியத் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று துத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் ஸ்டெர்லைட் ஆலையைநிரந்தரமாக மூடுவதற்குசிறப்புச் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே புதியரயில்பாதைஅமைக்கப்படும்

தோ்தல் வாக்குறுதிகளைபிஜேபிமுறையாகநிறைவேற்றவில்லைஎன்றும் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் தமாகாதலைவர் திரு ஜி கேவாசன் ஈரோட்டில் தேர்தல் பிரச்சரம் மேற்கொண்டுபேசுகையில் மக்கள் நலனைபாதுகாக்கும் கூட்டணியாகஅஇஅதிமுககூட்டணிதிகழ்கிறதுஎன்றுகுறிப்பிட்டார் தோதல் பிரச்சாரத்தின்போதுதிமுகதலைவர் திரு பமு க ஸ்டாலின் தனிநபர் விமர்சனங்களில் ாடுபடுவதாகஅஇஅதிமுக வின் மூத்ததலைவா்களின் ஒருவரானதிருஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றுசென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவா் தனிநபா் விமா்சனத்தில ் அஇஅதிமுக விற்குநம்பிக்கை இல்லைஎன்றார் ஆரோக்கியமானகொள்கைஅரசியலைஅஇஅதிமுகபின்பற்றுவதாகவும் திருஜெயக்குமார் கூறினார் அக்கட்சியைச் சேந்ததிருராஜேந்திரபாவாஜி விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகமீனவர்களைபாதுகாக்கதேவையானநடவடிக்கைகளைமத்தியஅரசுதொடர்ந்துமேற்கொள்ளும் என்றார்

சித்திரைத் திருவிழாவையொட்டிமதுரைமக்களவைத் தொகுதியில் மட்டு இரவு எட்டுமணிவரைவாக்குப்பதிவு நடைபெறும் என்றுதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் நாடுமுழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகளமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம்குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி

பாராளுமன்றதொகுதியில் தஞ்சாவூர்

மாநிலசெய்திப்பிரிவு ஏற்பாடுசெய்துள்ள இந்தநிகழ்ச்சிமுதல் அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும் பத்திரிக்கையாள் திருவெங்கடேஷ் மற்றும் செய்திபிரிவின் இயக்குநர் திருபழனிசாமி இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் மாநிலதேர்தல் ஆணையராகதிருபழனிசாமி இன்றுபொறுப்பேற்றுக் கொண்டார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக இதுவரைபணியாற்றிவந்தஅவர் இன்று இந்தபொறுப்பைஏற்றுக் கொண்டதாகமாநிலதேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தேர்வு நடவடிக்கைகளில் இடஒதுக்கீடுமுறைபின்பற்றப்படவேண்டும் என்றும் அந்தஉத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது